காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார்

நடைபெற்று வருவதாக பாரத் பயோடெக் நிறுவனத்தின் இணை தலைமை இயக்குநர் திருமதி சுசித்ரா எல்லா கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் முதலாவது ஒட்டுநர் இல்லாத ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் தில்லி மெட்ரோ ரயில் திட்டத்தில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது

நாட்டின் எந்த பகுதியிலும் வழங்கப்பட்ட ரூபே பற்று அட்டை வைத்திருப்பவர்கள் இந்த பாதையில் பயணிக்க முடியும்

மகாராஷ்டிராவில் சங்கோலா பகுதியிலிருந்து மேற்கு வங்கத்தின் ஷாலிமர் வரை இந்த ரயில் இயக்கப்படவுள்ளது இதில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் வேளாண் விளைப்பொருட்களை விவசாயிகள் ஏற்றிக்கொள்ளவும் இறக்கிக்கொள்ளவும் முடியும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் ஆகியோரும் கலந்துகொள்கின்றனர்

இரண்டு நாள் பயணமாக நேற்று கத்தார் சென்ற அவர் தொழில்துறையினரை சந்தித்து பேசினார் இருநாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒத்துழைப்ப வலுப்படுத்த மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தாா் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து திரு ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார் தேசிய அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட அவர் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் கத்தார் இடையேயான வரலாற்றுப்பூர்வ தொடர்பு குறித்து அறிந்து கொண்டார் கத்தாரிலுள்ள இந்திய சமூகத்தினருடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார் கோவிட் பெருந்தொற்று சவால்களை எதிர்கொள்ள அவர்கள் அளித்த பங்களிப்புக்கு பாராட்டு தெரிவித்தாா் கத்தாரின் துணைப் பிரதமரும் வெளியறவு அமைச்சருமான ஷேக் முகமது அல் தானியை இன்று சந்தித்து இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கிறார் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது கிழக்கத்திய சரக்கு வழித்தடத்தின் புதிய பிரிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் தொழில் துறையினரை ஊக்குவிக்கும் வகையில் கிழக்கத்திய சரக்கு வழித்தடத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது

ரயில்வே சார்பில் அதிவேக ரயில்களை இயக்கவும் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவாக்சின் தடுப்பு மருந்து தொடர்பான முன்றாம்கட்ட மனித பரிசோதனைகள் சீராக நடைபெற்று வருவதாக பாரத் பயோடெக் நிறுவனத்தின் இணை தலைமை இயக்குநர் திருமதி கசித்ரா எல்லா கூறியுள்ளார்

ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தேசிய தலைவராக மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் சி பி சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பாட்னாவில் நடைபெற்ற கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் அவரது பெயரை தற்போதைய தலைவர் திரு நிதிஷ்குமார் முன்மொழிந்தார் இதற்கு செயற்குழு உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்தனர்

நாகை மாவட்டத்தை பிரித்து புதிதாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூவம் இன்று தொடங்கி வைக்கிறார்

மயிலாடுதுறை கோட்டத்திலுள்ள நான்கு வருவாய் வட்டங்களை உள்ளடக்கி புதிய மாவட்டம் உருவாக்கப்படுகிறது

புரெவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட மத்திய குழு இன்று தமிழகம் வருகிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிடும் இந்தக் குழு சம்ப்பிக்கும் அறிக்கையில் அடிப்படையில் மத்திய அரசு நிதியுதவியை விடுவிக்க உள்ளது

இந்த நோய்த் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கிடைக்கப் பெற்றவுடன் அதனை சீராக விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவினருடனும் முதலமைச்சர் ஆவோசனை மேற்கொள்கிறார் பள்ளிகளை திறப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா வியட்நாம் கடற்படைகளுக்கு இடையிலாள பயிற்சி நேற்று நிறைவடைந்தது இருநாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் தென்சீன கடல் பகுதியில் இந்த பயிற்சி நடத்தப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து மக்களுக்கும் போதிய அளவில் விரைவில் கோவிட் தடுப்பூசி கிடைக்கும் அதன் தலைவர் என்று திரு உர்சுலா வோன் லெயேன் தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் முதல் கட்டமாக ஐரோப்பியர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளா் அதிக பாதிப்புக்கு வாய்ப்புள்ளவர்களை முதலில் பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார்

புத்தாண்டு வரவுள்ள நிலையில் சியோல் பகுதியில் நான்கு பேருக்கு மேல் கூடுவதற்கு அரசு தடைவிதித்துள்ளது கற்றுலா தளங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது இரவு ஒன்பது மணிக்கு மேல் உணவகங்கள் செயல்படவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது நாகாலாந்து மாநிலத்தில் நேற்று புதிதாக கோவிட் தொற்று ஏற்படவில்லை என்று மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது

ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகள் ஏழு பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக்கொன்றனர் செரியா மாவட்டத்தில் பாதுகாப்பு சோதனைசாவடி மீது தாக்குதல் நடத்த முயன்ற தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு படையினர் பதிவடி கொடுத்தனர் முன்னதாக அர்கன்பாத் மாவட்டத்தில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஆப்கான் அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே கத்தார் தலைநகர் தோகாவில் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் அமைதி பேச்சு நடைபெற்று வரும் நிலையில் இருதரப்புக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது சீனாவில் இளைஞர் ஒருவர் கத்தியால் சரமாரியாக நடத்திய தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்தனர் லியாவோனிங் நகரில் நீராவி நிலையத்தின் முன்பு திடீரென இளைஞர் ஒருவர் சரமாரியாக தாக்குதல் நடத்தினார் சும்பவ இடத்திற்கு வந்த போலீஸார் அவரை கைது செய்தனர் அப்போது காவல்துறை அதிகாரி ஒருவரையும் தாக்கினார் அதில் காவல்துறை அதிகாரி உட்பட ஏழு பேர் காயமடைந்தனர்